நரேந்திரமோடியும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் இன்று கேரளா வருகின்றனர்

ஆந்திர முதலமைச்சர் திரு ரெட்டியின் அமைச்சரவை நாளை விரிவுபடுத்தப்படுகிறது

நாராயணசாமி அதிரடி சோதனை மேற்கொண்டார் பணிக்கு வராத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியும் இன்று கேரளா வருகின்றனர்

அவருடன் ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் வருகிறார் இரவில் எர்ணாகுளம் விருந்தினர் மாளிகையில் தங்கும் அவர் காலை குருவாயூர் சென்று ஸ்ரீகிருஷ்ணன் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார் அங்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது அதன் பின்னர் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றுகிறார்

மோடி பங்கேற்கும் முதலாவது பொதுக்கூட்டம் இதுவாகும் பின்னர் பிற்பகலில் கொச்சி வரும் பிரதமர் அங்கிருந்து டெல்லி புறப்படுகிறார் இதே போல் இன்று கேரளா வரும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மக்களவை தேர்தலில் தம்மை வெற்றி பெற வைத்த வயநாடு வாக்காளர்களுக்கு நாளை நன்றி தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மாலை மாலத்தீவு மற்றும் இலங்கைக்கு அரசுழறைப் பயணம் மேற்கொள்கிறார்

முதலில் தலைநகர் மாலே சென்றடையும் அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார அரசியல் மற்றும் செயல்திறன் மிக்க உறவுகளை பலப்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுகிறார் மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அவர் அந்நாட்டின் அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ் உள்ளிட்ட முக்கியத் தலைவர்களை சந்திக்கிறார் அதன்பின் வரும் ஞாயிற்றுகிழமை இலங்கை வருகிறார் இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா மற்றும் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசியக் கூட்டணித் தலைவர் திரு

சம்பந்தன் ஆகியோரை அவர் சந்தித்துப் பேசுகிறார் சமீபத்தில் இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களையடுத்து இலங்கையுடன் இந்தியா இணக்கமாகவும் ஒற்றுமையுடனும் ஆதரவாக இருப்பதை வெளிப்படுத்தும் விதமாக பிரதரின் இந்தப் பயணம் அமைந்துள்ளது இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்குப் பின் அங்கு செல்லும் முதலாவது சர்வதேசத் தலைவர் பிரதமர் திரு

இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கைக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் நிலைப்பாட்டிற்கு உத்வேகமாக பிரதமரின் பயணம் அமையும் என்று எமது செய்தியாளர் திரு

எஸ் ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் கூட்டம் அவரது இல்லத்தில் இன்று நடந்தது அப்போது பேசிய அவர் எஸ்

இரண்டரை ஆண்டுகள் கழித்து அவர்களது செயல்பாடுகள் ஆய்வு செய்யப்பட்டு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் என்றும் உறுப்பினர்களிடையே திரு ஜெகன்மோகன் ரெட்டி கூறினார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

அரசு ஊழியர்கள் பஞ்சப்படி வீட்டு வாடகைப்படி என பல்வேறு கோரிக்கைகளை வைக்கும் போது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியாற்ற வேண்டும் என்று புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

ஊழியர்களின் வருகைப் பதிவேட்டையும் ஆய்வு செய்தார் விடுப்பில் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் விடுப்பு கடிதங்களை வாங்கிப் பார்த்த முதலமைச்சர் அதில் உள்ள முரண்பாடுகள் குறித்து விசாரிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் மற்றும் செயலாளர்களுக்கு அவர் உத்தரவிட்டார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிக்கு காலதாமதமாக வருவதும் பொதுமக்களுக்கு சான்றிதழ்கள் வழங்குவதில் இழுத்தடிப்பு செய்வது உள்ளிட்ட புகார்கள் தனது கவனத்திற்கு வந்ததாகவும் தேர்தலுக்குப் பின் நிர்வாகத்தை சீர்திருத்த வேண்டும் என்ற முடிவில் இருந்ததாகவும் அதன் ஒரு கட்டமாகவே இந்த ஆய்வை மேற்கொண்டதாகவும் கூறினார் மக்களுக்கு சேவை செய்யவே முதலமைச்சர் அமைச்சர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளனர் என்றும் அவர் கூறினார் வரும் நாட்களில் அமைச்சர்கள் திடீர் ஆய்வு மேற்கொள்வார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

இது தொடர்பாக புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குநர் திரு

இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று பிரிஸ்டல் நகரில் பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையே நடைபெற இருந்த போட்டி கடும் மழை காரணமாக இன்னும் தொடங்கவில்லை

டக் ஒர்த் லூயிஸ் விதிப்படி ஆட்டத்தின் நேரம் ஓவர் மற்றும் ரன்கள் குறைக்கப்பட்டு போட்டி தொடங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப் படுகிறது